வெண்டிலேட்டர்கள் உற்பத்தி செய்வதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது

குணமடைந்துள்ளனர்

நாளை மீண்டும் ஆலோசனை நடத்துகிறார்

ரத்து சுப்யப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சா் திரு முக்தாா் அபாஸ் நக்வி தெரிவித்துள்ளார்

நடைபெற்றது

இதேபோல் இந்த நிதியிலிருந்து இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலனுக்காக ஆயிரம் கோடி ரூபாய் மாநில அரசுகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது

இந்தியாவில்தான் இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்பு மிகக்குறைவு என்று உலக கசுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது

சென்னை மற்றும் இதர மாவட்டங்களில் நோய் தொற்று அதிகரித்து வருவதால் அதனை கட்டுப்படுத்துவதற்கு அரசு எடுக்க வேண்டிய கூடுதல் நடவடிக்கை தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சாகள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர் இதற்கிடையே இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மதுரை மாநகராட்சி மற்றம் அதனை சுற்றியுள்ள சில பகுதிகளில் இன்று நள்ளிரவு முதல் தீவிர ஊரடங்கு செயல்பாட்டுக்கு வருகிறது

ஜன சங்கத்தின் நிறுவனரும் கல்வியாளருமான ஷியாம பிரசாத் முகா்ஜியின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது இந்நாளையொட்டி பிரதமர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் இந்திய நாட்டின் மிகச்சிறந்த புதல்வர் ஷியாம பிரசாத் முக்ஜி என்றும் இந்நாளில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளாா் இந்தியாவின் ஒற்றுமைக்கு விடுதலைக்கு முன்பும் பின்பும் பாடுபட்டவர் ஷியாம பிரசுத் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார் கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் பதற்றத்தை தணிக்கும் வகையில் இந்தியா வும் சீனாவும் தங்களது ராணுவ படைகளை தற்காலிகமாக விலக்கிக் கொள்வது என முடிவு செய்துள்ளன

எல்லைப் பகுதியிலிருந்து இரு நாடுகளின் ராணுவ வீரர்களை விலக்கிக் கொள்ளும் நடவடிக்கைகயில் உடனடியாக ஈடுபடுவது என்று இந்தியா வும் சீனாவும் முடிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழுக் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திருமதி சோளியாகாந்தி தலைமையில் இன்று புதுதில்லியில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய திருமதி சோனியாகாந்தி இந்திய எல்லைப் பகுதியை எக்காரணத்தைக் கொண்டும் விட்டுக் கொடுக்கக்கூடாது என்றும் அதனை பாதுகாப்பது மத்திய அரசின் தலையாய பணி என்றும் கூறினார் இந்திய ரானுவ வீரர்கள் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் காங்கிரஸ் கட்சி தலைவணங்குவதாகவும் அவர்களின் கடமை உணர்ச்சியைக் கண்டு பெருமிதம் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்தியாவின் ஒற்றுமைக்கும் உறுதிப்பாட்டிற்கும் காங்கிரஸ் கட்சி துணை நிற்கும் என்றும் திருமதி சோனியாகாந்தி தெரிவித்தார்

தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் செயற்குழுக் கூட்டத்தில் இந்திய ராணுவத்தை அவமதிக்கும் விதத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகக் குறிப்பிட்டார் ராணுவத்தின் மீது குறை கூறுவதை தவிர்த்து அவர்களை ஊக்கப்படுத்துவம் வகையில் கருத்துக்களைத் தெரிவிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார்

ஊலக புகழ்பெற்ற ஒடிஸா மாநிலம் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை சில கட்டுப்பாடுகளுடன் இன்று சிறப்பாக நடைபெற்றது யாத்திரை தொடங்குவதற்கு முன்பு இன்று காலை ஆகம முறைப்படி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஜெகநாதர் பாலபத்ரா கபத்ரா ஆகியோர் பல வண்ண மலர்களால் அலஙகரிக்கப்பட்ட ரதத்தில் எழுந்தருளினர்

நோய் தொற்று இல்லாதவா்கள் மட்டும் வடம் பிடிக்க அனுமதிக்கப்பட்டனா்

இந்த ரத யாத்திரையையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன

இந்த ரத யாத்திரை உச்சநீதிமன்றம் பிறப்பித்த கட்டுப்பாடுகளின் நடத்தப்பட்டதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது

பாதுகாப்புப் படையினா் நடத்திய சோதனையின்போது ஒரு கட்டிடத்தில் பதுங்கி இருந்த தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதாகவும் அப்போது பாதுகாப்புப் படையினா் தாக்குதல் நடத்தினா்